இதற்கான விழாவில் பிஜேபி தலைவர் அமித் ஷா பங்கேற்கிறார்

இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முகல்சராய் ரயில் நிலையம் தீன் தயாள் உபாத்யாயா ரயில் நிலையம் என்று இன்று முதல் புதிதாக பெயர் சூட்டப்படுகிறது இந்த விழாவில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா பங்கேற்று தொடங்கி வைக்கிறார் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருடன் இணைந்து முற்றிலும் பெண்கள் மட்டுமே பணியில் ஈடுபடும் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்தை திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார் தில்லி ஹவுரா இடையே உள்ள இந்த ரயில் நிலையத்தில் நவீன சரக்கு முனையத்தையும் தொடங்கி வைக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார்

மத்திய சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் நித்தி ஆயோக் மற்றம் பிரதமர் அலுவலக உயரதிகாரிகள் இத்திட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனர் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மேற்கொண்டுள்ள முன்னேற்பாடுகள் மாநிலங்கள் தொழில்நுட்ப ரீதியான கட்டமைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து அதிகாரிகள் விளக்கிக்கூறினர் முன்னதாக தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் முதல் சுகாதார நலவாழ்வு மையத்தை இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளன்று சத்தீஷ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் பிரதமர் தொடங்கிவைத்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று ஐதராபாத் இந்திய தொழில்நட்பக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார்

தெலுங்கானா தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள குடியரசுத் தலைவர் முதல் கட்டமாக நேற்று ஐதராபாத் சென்றடைந்தார் வாரணாசியில் உள்ள மருத்துவ அறிவியல் கழகம் மற்றும் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகம் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் மற்றும் உத்தரப்பிரதேச அரசுக்கு இடையே கையெழுத்தானது

விழாவில் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மருத்துவ அறிவியல் கழகங்கள் அனைத்தும் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகங்களாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நடைபெறும் ஊடுருவல் முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் எல்லைப் பகுதியில் நடைபெறும் ஊடுருவல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்றார்

நாடாளுமன்றத்திற்குள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து மக்களுக்கான கொள்கைகளை வகுப்பதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டுமென தடியரச துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றார் புதிய உறுப்பினர்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி கிடைக்கும் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திரு வெங்கய்ய நாயுடு வேண்டுகோள் விடுத்தார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தில் உணவு தானிய சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு மற்றும் இந்திய உணவுக்கழகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சாபில் நான்கு லட்சும் மெட்ரிக் டள் உணவு தானியங்களை சேமிப்பதற்கான கிடங்கு கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தார் உணவு தானிய கொள்முதல் நிலையங்களில் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாஸ்வான் கூறினார் நாகலாந்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தலைமையிலான மத்திய குழு இன்று பார்வையிடுகிறது மத்திய மற்றும் மாநில் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தேசிய பேரிடமர் மேலாண்மை மீட்புப்படை மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் இக்குழுவில் இடம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள திமாபூர் கோஹிமா ஆகிய பகுதிகளுக்குச் சென்று மத்திய குழுவினர் பார்வையிட உள்ளனர்

நாகலாந்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்ககப்பட்டுள்ளன

மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாதில் நேற்று தேசிய நெடுஞ்சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்

மராத்வாதா சமூகத்தினரின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் அமலாக்கப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார்

சிறு தொழில் நிறுவனம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் குறித்து நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் குறு சிறு தொழில் துறையினரின் ஜி எஸ் டி வரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நிதித்துறை இணையமைச்சர் திரு சிவ்பிரதாப் சுக்லா தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஆன்ட்ராய்டு போன்களில் ஆதார் சேவைக்கான பழைய உதவி எண்ணை இடம் பெறச் செய்ததற்காக கூகுள் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது ஆன்ட்ராய்டு போன்களில் திடீர் என ஆதார் உதவி எண் இடம்பெற்றதால் தங்களது தனிப்பட்ட ரகசியங்கள் கசிந்து விட்டதாக நாடு முழுவதும் உள்ள மக்களிடையே அச்ச உணர்வு ஏற்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் சர்ச்சைக்கிடமானது இதையடுத்து இந்த உதவி எண் நீக்கப்படும் என கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது தொலைத்தொடர்பு நிறுவனத்தையோ அல்லது தொலைபேசி எந்த ஒரு தயாரிப்பாளர்களையோ ஆதார் உதவி என் இடம்பெற செய்யவேண்டும் என தாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை என தேசிய தனித்துவ அடையாள அட்டை ஆணையமும் விளக்கம் அளித்துள்ளது மூன்று நாடுகள் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று உஸ்பெகிஸ்தான் பிரதமர் திருஅப்துல்லா அரிப்போவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் வர்த்தக மற்றும் பொருளாதாரம் ரானுவம் மற்றும் பாதுகாப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திருகாமிலோவுடள் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆவோசித்ததாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக திருமதி குஷ்மா ஸ்வராஜ் கஸகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டார் சீனாவில் நடைபெற்று வரும் உலக பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஸ்பெயினின் கரோலினா மரினை எதிர்கொள்கிறார்

லண்டனில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அயர்லாந்து அணி நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது